நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளாா்

ஊடக முறைகேடு வழக்கில் திரு

எடப்பாடி கே

ஜனநாயக மதிப்பீடுகளில் இருநாடுகளும் ஒரே மாதிரியான நிலையை கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இருநாடுகளின் வளர்ச்சிக்கான கூட்டு நடவடிக்கைகளையும் எடுத்துரைத்தார் இருநாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தெரிவித்தார்

பிராந்திய நலன் சாா்ந்த பிரச்சினைகளும் இடம்பெற்றன

ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் திரு

ஊடக முறைகேடு வழக்கில் திரு

சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நிராகரித்த சமா்ப்பிக்கப்பட்ட மேல்முறையீட்டு மனு அவசர விசாரணைக்காக தலைமை நீதிபதி முன்பு இன்று வைக்கப்படுகிறது

சிதம்பரத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே திரு

வான் நிலம் கடல் மார்க்கமான அனைத்து போக்குவரத்து மையங்களிலும் அமலாக்க முகமைகளிலும் தேடுதல் வேட்டைகளை முனைப்புடன் மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி திரு

சிதம்பரம் இவ்வளாகங்களில் காணப்பட்டால் உடனடியாக அமலாக்க இயக்குநரகத்திடம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது

சிதம்பரம் அமலாக்க இயக்குநரகத்தின் அனுமதி இல்லாமல் இந்தியாவை விட்டு வெளியேற அனுமதிக்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

சிதம்பரத்தை தேடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இத்தகைய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

சிதம்பரத்திடம் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் கூறினர் இந்நிலையில் திரு சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள மேல் முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வரை தேடுதல் முகமைகள் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று சிதம்பரத்தின் வழக்கறிஞர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஜெய்சங்கர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

பொருளாதார ஒத்துழைப்பு வர்த்தகம் பல்துறை பரிவர்த்தனை மின்சாரம் நீர்வளம் வெள்ளத்தடுப்பு உள்ளிட்ட பரஸ்பர நலன்சார்ந்த இடம் பெறுகின்றன நேபாள அதிபர் பித்யா தேவி பந்தாரி பிரதமர் கே

ஷர்மா ஒலி ஆகியோரையும் அவர் சந்தித்து பேசுகிறார் இதற்காக நேபாளம் வந்த டாக்டர்

முதலமைச்சர் தமிழகத்தில் நீர்வளத்தை மேம்படுத்துவது குறித்து மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு

தமிழகத்தின் சாலைகள் தேசிய சாலைகளாக தரம் உயர்த்தப்படும் என்றார்

இவ்விழாவில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு

சட்டமன்ற பேரவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏடுகள் குழுவின் ஆய்வுக்கூட்டம் அதன் தலைவர் திரு சத்திய நாராயணன் தலைமையில் இன்று கொடைக்கானலில் நடைபெற்றது அதனைத்தொடா்ந்து இக்குழுவினா் பல்வேறு இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்கின்றனர் நாளை நடைபெறும் கூட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கழகத்தின் சென்ற ஆண்டிற்கான கணக்குகளையும் திண்டுக்கல் மாவட்ட சுற்றுலா பணிகள் குறித்தும் இத்துறையின் மாவட்ட சுற்றுலா அலுவலருடன் இக்குழுவினர் ஆலோசனை மேற்கொள்கின்றனர்

மஞ்சுநாதா காடுகளை காக்கும் பணியில் வனத்துறையினருக்கு உறுதுணையாக விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரினார்